புதுதில்லி வந்துள்ள மொனாக்கோ இளவரசர் இரண்டாம் ஆவ்பர்டுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளித்த திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவும் மொனாக்கோவும் இருதரப்பு நம்பிக்கை நட்பு மற்றும் இருதரப்புக்கும் பயனளிக்கும் முயற்சிகளில் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் சிறப்பான நல்லுறவை வளர்த்துக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் மொனாக்கோ இளவரசரின் இந்திய வருகை இருதரப்பு உறவுகளை உயர்வான நிலைக்கு கொண்டுசெல்லும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் நாட்டில் உள்ள நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களின் நலன்களுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் சக்தி வாய்ந்த நடுத்தர வர்க்க மக்கள் நாட்டை தங்களது வீட்டைப்போல் கருதி அதன் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் பங்களித்து வருவதாக கூறியுள்ளார் எளிமையான வரி விதிப்பு முறைகள் சிறந்த சுகாதார சேவைகள் தரமான கல்வி ஆகியவற்றை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நடுத்தர வர்க்க மக்களின் தொழில் நேர்மை போற்றத்தக்கது என்றும் இரக்க குணம் கொண்டவர்கள் என்றும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பான புலன் விசாரணை ஆவணங்களை அளிப்பதில் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமார் நேர்மையாக சிபிஐ க்கு ஒத்துழைப்புத்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த வழக்கில் ஆவணங்களை அளிப்பதில் திரு ராஜீவ்குமார் ஒத்துழைப்புத்தர மறுப்பதாக கூறி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் அவர் சீபிஐ புலன் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது விசாரணைக்காக வரும் திரு ராஜீவ்குமாரை கட்டாயப்படுத்தும் நடவடிக்கையிலோ கைது செய்யவோ கூடாது என்றும் சிபிஐ க்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் உச்சநீதிமன்றம் கொல்கத்தா காவல் ஆணையரை சிபிஐ கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவை ஏற்று தமது தர்ணா போராட்டத்தை விலக்கிக்கொள்வதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் கொல்கத்தா காவல்துறை ஆணையருக்கு எதிராக சிபிஐ மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இரண்டாவது நாளாக இன்றும் பாதிப்புக்குள்ளாயின மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் சமாஜ்வாதி கட்சிகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ரஃபேல் போர் விமாள ஒப்பந்தம் தொடர்பாக கூட்டு நாடாளுமன்றக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறத்தி கோஷமிட்டனர் இதனால் அவையை பிற்பகல் இரண்டு மணிவரையிலும் பின்னர் நான்கு மணிவரையிலும் அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார் மாநிலங்களவையில் மற்ற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு கொல்கத்தா காவல்துறை ஆணையர் மீது சிபிஐ மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின அக்கட்சியின் உறுப்பினர் திரு தெரிக் ஒ ப்ரையன் இதுதொடர்பாக விடுத்த கோரிக்கையை அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நிராகரித்தார் அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் சமாஜ்வாதி தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் கடும் அமளிக்கு இடையே பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் சாரதா நிதி நிறுவன மோசடி தொடர்பான புலன் விசாரணையை சிபிஐ மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்புத்தரப்படவில்லை என்றும் சிபிஐ அதிகாரிகள் அடைத்து வைக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பணியை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டதாகவும் கூறினார் இது அரசியல் சுட்ட விதிகளுக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதும் இடைக்கால பட்ஜெட் மீதும் விவாதம் நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்புத் தர வேண்டும் என்றும் திரு விஜய்கோயல் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதம் ஒத்திவைக்கப்பட்டது தமிழக அரசின் உழவன் செல்போன் செயலி மூலம் வேளான் பணிகளுக்கு குறைந்த வாடகையில் டிராக்டர்களை வாடகைக்கு பயன்படுத்துவதற்கான சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கிவைத்துள்ளார் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பண்ணை இயந்திரம் எந்த தேதியில் கிடைக்கும் மற்றம் வாடகை விவரம் போன்ற தகவல்களை செல்போன் செயலி மூலம் பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் என்று இன்று வெளியான மாநில தெரிவிக்கப்பட்டுள்ளது

குழந்தை தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகளின் தேசிய சமுக முன்னேற்றத்திற்காக சிறப்பாக பணியாற்றிய கருர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி கே ஆர் ரக்ஷனாவிற்கு மாநில அரசின் விருதையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்ளை தலைமைச்செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கியதாக இன்று வெளியான செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய கடல்மீன் வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வக அருங்காட்சியகம் இன்று பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவைக்கப்பட்டது கடல் மீன்வளம் குறித்தும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்தும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது முத்து சிப்பிகளை உருவாக்குதல் பண்ணைகளில் சிப்பி வளர்ப்பு செயற்கை முறையில் கடல் முத்துக்களை உருவாக்குதல் ஆழ்கடல் நுண்ணுயிர் வளர்ப்பு கடல் தாவரங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சிப்பணிகளை மத்திய கடல்மீன் வளம் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்டு உலக அரங்கில் சிறப்பானதொரு அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது இந்த மீன்வள அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருந்த மாணவர்கள் தங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

மீன்வளத்துறையினால் நாங்க இப்போ நேர்வ பார்திருக்கிறோம்

நிறைய கடல்வாழ் உயிரினங்களை பார்க்கிறோம்

வரவிருக்கும் நாடாளுமன்றத் தேர்தலில் பாமக கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்

நீதிமன்ற உத்தரவின்பேரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அழிக்கையில் குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் வாக்காளர் தாம் அளித்த வாக்கினை உறுதி செய்யும் கருவியையும் இயக்குவது குறித்து சென்னையில் பணிபுரியும் இந்திய ஆட்சிப்பணியாளர்களுக்கான செயல்விளக்கக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது தமிழக தலைமத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹு இவ்விரு இயந்திரங்களை கவனமாக கையாளுவது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் பெங்களுரு பாரத் மின்னு நிறுவனத்தின் பொறியாளர்கள் குழு அதிகாரிகளுக்கு செயல்முறை விளக்கத்தை அளித்தது மாநில அரசின் தலைமைச்செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் உயரதிகாரிகள் ஆகியோர் இதில் பங்கேற்றனர்